மகாராஷ்டிராவில் அரசு அமைக்கப்போவதில்லை என பிஜேபி அறிவித்துள்ளது அயோத்தி தீர்ப்பையடுத்து நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை தொடர்ந்து பராமரிப்பது குறித்து பல்வேறு மத தலைவர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆவோசகள் திரு அஜீத் தோவல் இன்று ஆலோசனை நடத்தினார் அதிதீவிர புல் புயல் மேற்குவங்கத்தில் கரையைக் கடந்து பங்களாதேஷை நோக்கி நகர்ந்தது மிலாது நபி திருநாள் நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது ஆசிய துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தோமர் பிரதாப் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றதோடு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார்

ஜேபி அறிவித்துள்ளது இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநிலத் தலைவா் திரு சந்திரகாந்த் பாட்டீல் ஆளுநரிடம் இந்த முடிவு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பி ஜேபி சிவசேனா கூட்டணிக்கு வெற்றி கிடைத்ததை சுட்டிக்காட்டினார் இருப்பினும் சிவசேனா தங்களுடன் இணைநது அரசு அமைக்க முன்வரவில்லை என்றும் அவர் குறை கூறினார் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக சிவசேனா செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரசுடன் இணைந்து சிவசேனா அரசு அமைத்தால் அதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் திரு சந்திரகாந்த் பாட்டீல் தெரிவித்தாா் முள்ளதாக ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தது குறித்து பிஜேபி ஒருங்கிணைப்புக்குழு மும்பையில் இன்று கூடி ஆலோசனை நடத்தியது இதில் இடைக்கால முதலமைச்சர் திரு தேவேந்திரபட்னாவிஸ் பி ஜேபி மாநில தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் கிரிஜா மஹாஜன் சுதீர் முங்கன்திவார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளியானதையடுத்து நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமிப்பது குறித்து பல்வேறு மத தலைவர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகள் திரு அஜீத் தோவல் இன்று ஆலோசனை நடத்தினார் தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை ஒருமணி நேரம் நீடித்தது இதில் அனைத்து பிரிவினர்களிடையே நல்லுறவை மேம்படுத்தவும் பேச்சுவார்த்தையை வலுப்படுத்தவும் வழிவகை காணப்பட்டதாக இக்கூட்டத்தில் கலந்துகொண்ட மதத் தலைவர்கள் தெரிவித்தனர் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ளவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அயோத்தியாவில் சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் மொத்தமும் மத்திய அரசிடமே உள்ளது என்றும் அங்கு கோவில் கட்ட அறக்கட்டளையிடம் இந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அம்வு வரலாற்று சிறப்புமிக்க வகையில் ஒருமனதாக தீர்ப்பளித்தது அயோத்தியாவின் முக்கியமான இடத்தில் மசூதி கட்டுவதற்கு பொருத்தமான ஐந்து ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் அந்த அமர்வு உத்தரவிட்டது இந்தத் தீர்ப்பு குறித்து நேற்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்திய நீதித்துறையில் பொன்னான அத்தியாயத்தை சேர்த்துள்ளது என்றார் பத்தாண்டுகளாக நீடித்த வழக்கு முடிவடைந்துள்ளது என்றும் இதனை ஒட்டுமொத்த தேசமும் முழுமனதோடு வரவேற்றுள்ளது என்றும் அவர் கூறினார் அயோத்தி வழக்கின் தீர்ப்பும் கர்த்தார்பூர் சாலை திறப்பும் ஒற்றுமையின் செய்தி என்று குறிப்பிட்ட அவர் பெர்லின் சுவர் தகர்க்கப் பட்டதற்கு ஒப்பானது இது என்றும் கூறினார் அரசியல் சாசன முறை மற்றும் ஜனநாயகத்தை இந்த தீர்ப்பு வலுப்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவ மக்கள் உதவவேண்டுமென கேட்டுக்கொண்டார்

ஜேபி யின் மூத்த தலைவர் திரு

அத்வானி தங்கள் நிலைப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றி இது என்றும் தமக்கு திருப்தி அளிப்பதாகவும் கூறியுள்ளார் ராம்கோவில் கட்டுவதற்கு ஆதரவாக வந்துள்ள தீாப்பை அனைவரும் மதிப்போம் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சமமாக கிடைத்த வெற்றி என ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர் தெரிவித்தனர் இந்திய சட்டத்துறை வரலாற்று அறிஞர்கள் தொல்லியல் துறையினர் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெற்றியாக அமைந்துள்ளதாக இந்து அமெரிக்க அறக்கட்டளை கருத்து தெரிவித்துள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்பதாகவும் தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யும் எண்ணம் எதுவுமில்லை என்றும் உத்தரப்பிரதேச சன்னி மத்திய வக்ஃபு வாரியம் தெரிவித்துள்ளது இதேபோல தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மற்றொரு மனுதாரரான இக்பால் அன்ளாியும் தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதில்லை என கூறியுள்ளார் இந்த தீர்ப்பின் மூலம் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் திரு

மேற்கு வங்கத்தின் சாஹர் தீவுகளுக்கும் பங்களாதேஷின் கேப்புபாராவுக்கும் இடையே நேற்று நள்ளிரவுக்கு பின் கரையை கடந்த புல் புயல் இன்று அதிகாலை பங்களாதேஷை நோக்கி நகர்ந்தது இந்த புயல் காரணமாக மேற்கு வங்கத்தின் கிழக்கு மிட்னாபூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை தொடர்பான சம்பவங்களில் மேற்குவஙகத்தில் மூன்று பேரும் ஒடிஷாவில் ஒருவரும் உயிரிழந்தனர் புல் புல் புயல் காரணமாக ஒடிஷா மாநிலத்தின் பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று சிறப்பு நிவாரண ஆணையர் திரு பிரதீப் ஜெனா தெரிவித்தார் புயல் மழையால் நெற்பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து மதிப்பிட குழு ஒன்றை அனுப்புமாறு மத்திய அரசிடம் கேட்டுக்கொள்ளப் பட்டிருப்பதாக ஒடிஷா மாநில தலைமை செயலாளர் திரு ஆசித் திரிபாதி கூறினார் புல் புல் புயலால் பாதிக்கபட்டுள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்திருக்கிறார் அம்மாநிலத்தின் புயல் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது இதேபோல அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷாவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு உறுதியளித்துள்ளார்

புயல் காரணமாக நேற்றிரவு முதல் துண்டிக்கப்பட்டிருந்த மின்விநியோகம் காலை சீரமைக்கப்பட்டது கேந்திரபுரா பலசூர் மற்றும் பாத்ராக் மாவட்டங்களில் இயல்புநிலை இன்னும் திரும்பவில்லை என சிறப்பு நிவாரண ஆணையர் திரு பிரதீப் ஜெனா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திபோரா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்புப் படையினர் கடும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர்

அப்போது அங்கு மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினருக்கு எதிராக தாக்கத் தொடங்கினர் இதனையடுத்து இரு தரப்பினாிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இதுவரை இல்லை முகமது நபி பிறந்த நாளான மிலாது நபி திருநாள் நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாட்டின் பல்வேறு இடங்களில் ஊ்வலங்கள் நடைபெற்றன சில இடங்களில் அயோத்தி வழக்கின் தீர்ப்பை கருதி ஊர்வலம் நடத்துவது கைவிடப்பட்டது

பாக்தாத்தில் உள்ள விடுதலை சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாதுகாப்புப் படையினர் கண்ணீர் குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை விரட்டியத்தனர்

ஆப்கன் அதிபர் தேர்தலில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கு அந்நாட்டு தலைமை நிர்வாகியும் வேட்பாளருமான அப்துல்லா அப்துல்லா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

இத்தேர்தலில் அந்நாட்டு தலைமை நிர்வாகி அப்துல்லா அப்துல்லா தற்போதைய அதிபர் அஷரப் கனி ஆகியோருக்கிடையே முக்கிய போட்டி நிலவியது இந்த தேர்தலில் மிக குறைந்த அளவில் வாக்குப்பதிவானதால் சந்தேகம் அடைந்த வேட்பாளர் அப்துல்லா அப்துல்லா மறுதோ்தல் நடத்த கோரிக்கை விடுத்தார் ஆனால் தேர்தலில் பதிவான வாக்குகளை மீண்டும் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காபூலில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அப்துல்லா அப்துல்லா மறுவாக்குப்பதிவை உடனடியாக நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தினார் மோசடியாக நடைபெற்ற தேர்தலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார் ஆசிய துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தோமர் பிரதாப் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார்

இதன் மூலம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தோமர் பிரதாப் சிங் தகுதி பெற்றுள்ளார்